நரேந்திரமோடிகூறியுள்ளார் சரக்குமற்றும் சேவைவரிக்கான நஷ்டத்தைஈடு கட்டுவதற்குமாநிலங்களுக்கு இரண்டுவகையானகடன் பெறுவதற்குவகைசெய்யப்பட்டுள்ளதாகமத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்துள்ளார் வேளாண் உள்கட்டமைப்பு நிதியம் குறித்துமாநிலவேளாண் அமைச்சர்களுடன் மத்தியவேளாண் அமைச்சர் திரு

தொடர்ந்துஅதிகரித்துவருவதாகமுதலமைச்சள் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார் துறையில் புதியதொழில்நுட்பங்களை பாதுகாப்புத் புகுத்துதல் தனியார் பங்கேற்புடன் கூடிய திட்டங்களைமேற்கொள்ளுதல் போன்றநடவடிக்கைகள் மேற்கொள்ளபபடும் என்றார் இந்தஉற்பத்தியில் ஈடுபடுவதற்கானஅனுமதிவிரைவில் வழங்குவதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார்

முப்படைகளுக்குதலைமைதளபதிநியமிக்கப்பட்டதையடுத்துபாதுகாப்பு துறையில் கொள்முதல் அனுமதிகள் விரைவில் கிடைக்கும் என்றுநம்பிக்கைதெரிவித்தார் பிரதமின் அனைவருக்கும் வங்கிக் கணக்குத் திட்டம் ஆறு ஆண்டுகளை பூர்த்திசெய்து இன்றுஏழாவதுஆண்டில் அடியெடுத்துவைக்கிறது

உயிரிழப்புகள் அதிகமாகஉள்ளமாவட்டங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படவேண்டுமென்றும் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது இந்தநோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளைகுறைப்பதற்காகமேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்துமாநிலஅரசுஅதிகாரிகள் இக்கூட்டத்தில் எடுத்துரைத்தனா் நாடாளுமன்றத்தின் மழைக்காலகூட்டத்தொடரின் போதுசெயல்படுத்தப்படவுள்ளஉறுப்பினர்களின் இருக்கைகளுக்கானஏற்பாடுகளைமாநிலங்களவைத் வெங்கையாநாயுடு தலைவர் எம்

மொழிபெயர்ப்பு கேட்கும் வசதிகளவாக்கெடுப்பில் கலந்துகொள்ளுதல் போன்றவற்றைஅவர் உறுதிசெய்தார் வேளாண் உள்கட்டமைப்பு நிதியம் குறித்துமாநிலவேளாண் அமைச்சர்களுடன் மத்தியவேளாண் அமைச்சர் திரு

மத்தியஅரசின் சுயசார்பு இந்தியாதிட்டத்தின் கீழ் வேளான் துறையில் குறிப்பாகவிவசாயிகளின் வாழ்வு செழிக்கவும் வருமானம் இரட்டிப்பாகவும் ப் நடவடிக்கைஎடுக்கப்படும் அவர்களின் என்றுஅமைச்சர் திரு தோமர் கூறினார் சரக்குமற்றும் சேவைவரிக்கான நஷ்டத்தைாடு கட்டுவதற்குமாநிலங்களுக்கு இரண்டுவகையானகடன் பெறுவதற்குவகைசெய்யப்பட்டுள்ளதாகமத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்துள்ளார்

இதில் ஒருமித்தகருத்துஏற்பட்டவுடன் அரசுசரக்குமற்றும் சேவைவரிதொகையில் மாநிலஅரசுகளின் பங்குகிடைப்பதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார் இந்நிலையில் தமிழகத்தின் சார்பில் இக்கூட்டத்தில் பங்கேற்றமீன்வளத்துறைஅமைச்சர் திருஜெயக்குமார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்தபொதுமக்கள் முழுமையாகஒத்துழைப்பு அளிக்கவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்தநோய் தொற்றுகாலத்திலும் அதிகஅளவு தொழில் முதலீடுகளைஈர்த்தமாநிலமாகதமிழகம் திகழ்கிறதுஎன்றும் அவர் தெரிவித்தார் இந்தமாவட்டத்தில் உணவுப்பூங்காஅமைக்கப்படஉள்ளதாகவும் அவர் கூறினார் காவிரிடெல்டாமாவட்டங்களில் இதுவரை இல்லாதஅளவிற்குநெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சா் தெரிவித்தாா்

சென்னைகோயம்பேடுவணிகவளாகத்தில் படிப்படியாககடைகளைதிறக்கமுடிவு செய்யப்பட்டுள்ளதாகதுணைமுதலமைச்சா் திரு ஒ பன்னீா்செல்வமஅறிவித்துள்ளாா் இது தொடர்பாகநேற்றுசென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபின்னர் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்

இதனைத் தொடர்ந்து பூக்கடைகளும் பழக்கடைகளும் சில்லறைகாய்கறிவிற்பனைகடைகளும் திறக்கப்படும் என்றும் திரு ஒ பன்னீர்செலம்வம் தெரிவித்துள்ளார்

சணல் நூல் தொழில்நுட்பம் மேம்பாடுஅடைவதற்குதேசியசணல் நூல் மற்றும் தொழில் மேம்பாட்டுத் துறையின் மூலம் புதியதொழில் முனைவோர் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாககூறினார் பிளாஸ்டிக் குழுக்கள் பைகளைபடிப்படியாககுறைப்பதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார்